செலவிலான புதிய திட்டங்களுக்கு கோவையிலிருந்து இன்று அடிக்கல் நாட்டுவதுடன் முடிவுந்ற திட்ட பணிகளையும் தொடங்கிவைக்கிறார்

எடப்பாடி கே

தமிழகத்தில் அரசு போக்குவரத்து கழக ஊழியர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்றுமுதல் வேலைநிறுத்தப் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் பிரதமர் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி உறுதியளித்துள்ளார்

நாடு ஆத்ம நிர்பாரை நோக்கி முன்னேறும் இத்தருணத்தில் புதுச்சேரி யூனியன் பிரதேசம் இதில் முக்கிய பங்காற்றும் என்றார்

தூத்துக்குடி வ

கோவை வரும் பிரதமரை ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிசாமி ஆகியோர் வரவேற்கின்றனர் பிரதமரின் வருகையையொட்டி கோவையில் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதோடு கோவை மாவட்டத்திற்கு இன்று உள்ளுர் விடுமுறையும் விடப்பட்டுள்ளது கொடீசியாவில் பிரதமர் கலந்துகொள்ளும் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்பவர்களுக்கு கோவிட் பரிசோதனைகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக அங்கு முகாமிட்டுள்ள எமது செய்தியாளர் ஜாய் தெரிவிக்கிறார்

எடப்பாடி கே

இக்கல்வியாண்டில் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் எதிர்கொண்ட அசாதாரண சூழ்நிலையை கருத்தில் கொண்டும் பெற்றோர்களின் கோரிக்கையை ஏற்றும் கல்வியாளர்களின் கருத்துக்களை பரிசீலித்தும் முழு ஆண்டு தோவுகள் இன்றி இவர்கள் அனைவரும் தேர்ச்சி பெற்றதாக அறிவிக்கப்படுவதாக குறிப்பிட்டார் மாணவர்களுக்கான மதிப்பெண் மதிப்பீட்டு நெறிமுறைகள் விரிவாக வெளியிடப்படும் என்றும் கூறினார்

சம்பத் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் பகுதியில் நிலக்கரி தொழிற்சாலை தொடங்க நிலம் வழங்கிய காட்டாத்தூர் பூவாத்தூர் கிராம மக்களுக்கு விரைவில் இழப்பீடு தொகை வழங்கப்படும் என்று மாநில தொழில்துறை அமைச்சர் திரு

திண்டுக்கல் சீனிவாசன் சாத்தூர் பகுதியில் உள்ள மான்களை பாதுகாக்க வனத்துறையினருடன் ஆலோசித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில வனத்துறை அமைச்சர் திரு

சட்டப்பேரவையில் கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்து பேசிய அவர் இப்பகுதிகளில் மான்கள் அதிகமாக காணப்படுவதால் ஒருசில இடங்களில் காட்டை விட்டு மான்கள் வெளியே வருவதாக கூறினார்

வளர்மதி இன்று பேரவையில் தாக்கல் செய்தார்

அன்பழகன் பேரவையில் தாக்கல் செய்தார்

தொடர்ச்சி முன்னதாக சட்டப்பேரவை கூடியதும் விருதுநகர் பட்டாசு ஆலை விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கும் உத்தரகாண்ட் பனிப்பாறை உருகிய விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கும் இரங்கல் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன

குறிப்பாக கிராமப்புறங்களில் முற்றிலுமாக பேருந்துகள் நிறுத்தப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன

இதுதொடர்பான பொதுநல மனுமீது விசாரணை மேற்கொண்ட சென்னை உயா்நீதிமன்ற நீதிபதி சுப்பையா தலைமையிலான அமா்வு மனு குறித்து தமிழக அரசும் தமிழ்நாடு மின் பகிர்மான கழகமும் பதில் அளிக்குமாறு உத்தரவிட்டு விசாரணையை அடுத்தவாரத்திற்கு ஒத்திவைத்தனர் இம்மனுவில் ஏற்கனவே வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்வது தொடர்பாக வருவாய் புலனாய்வு துறை விசாரணை நடத்தி வருவதாகவும் இதுதொடா்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளதாகவும் எனவே இந்த டெண்டருக்கு தடை விதிக்க வேண்டும் என்று கோரப்பட்டிருந்தது

திருச்சி வாய்ஸ் திருச்சி மாவட்டம் மண்ணச்சநல்லூர் கொணலையில் மியாவாக்கி மரக்கன்றுகள் நடும் திட்டத்தை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சிவராசு இன்று தொடங்கி வைத்தார்

சந்திரசேகர் தெரிவித்துள்ளார்